நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் வங்கிகள் இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

நிர்வாகத்தின் வேண்டுகோளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிராகரித்துள்ளது

சிட்னியில் இன்று தொடங்கியது

நாட்டு மக்களின் மத்தியில் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆண்டுதோறும் அறிவியல் அமைப்பின் மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது

வங்கிகள் இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தேனா வங்கி விஜயா வங்கி ஆகியவற்றை பரோடா வங்கியுடன் இணைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர்களிடம் பேசிய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினார் இணைப்புக்குப்பிறகு ஆட்குறைப்பு இருக்காது என்றும் ஊழியர்களின் வங்கிகள் பணி நடைமுறையிலும் எந்தவித மாற்றமும் செய்யப்படாது என்றும் அவர் உறுதியளித்தார்

பிரதமரின் மருத்துவக் காப்பீடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த தேசிய சுகாதார முகமையை தேசிய சுகாதார ஆணையமாக மாற்றி அமைக்கும் முடிவுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

சந்தோஷ்குமார் கங்குவார் கூறினார் மேகதாது தடுப்பணை விவகாரம் தொடர்பான பிரச்னைக்கு மத்திய அரசு தீர்வு காண வேண்டுமென்று மாநிலங்களைத் தலைவர் திருவெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய கர்நாடக மாநில அரசுக்கு மத்திய கற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளித்ததை எதிர்த்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்ததால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன மாநிலங்களவைய சுமுகமாக நடத்த அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் நேற்று மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆலோசனை நடத்தியபோது அமளிக்குக் காரணமான மேகதாது பிரச்னைக்கு தீர்வு காணுமாறு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இந்தப் பிரச்னை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஆகியோர் அஇஅதிமுக மற்றும் திமுக நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களை அழைத்துப் பேசுவார் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு விஜய்கோயல் கூறினார் இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது இதனை சட்ட அமைச்சா் திரு ரவிசங்கா் பிரசாத் தாக்கல் செய்கிறாா் கடந்த வாரம் மக்களவையில் கூச்சல் குழப்பம் மற்றும் எதிர்க்கட்சிகளின் வெளிநடப்பிற்கிடையே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படவிருந்தது ஆனால் தொடர் அமளி காரணமாக தாக்கல் செய்ய முடியவில்லை

பராமரிப்பு பணிகளுக்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை கிறக்க அனுமதிக்கக்கோரி அந்த ஆலை நிர்வாகம் விடுத்த வேண்டுகோளை தமிழக அரசு நிராகரித்தது ஆலைக்கு குடிநீர் மற்றும் மின் விநியோகத்தை மீண்டும் வழங்கக்கோரி அந்த ஆலையின் சார்பில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் மனு அளிக்கப்பட்டது ஆலையை திறக்க அனுமதிக்க வேண்டுமென்று தேசிய பசுமைத் தீர்ப்பாயம் கடந்த மாதம் அளித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் அனுமதி வழங்க முடியாது என்று ஸ்டெர்லைட் ஆலையின் நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

இதற்கிடையே நேற்று திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் திரு

கஜா புயவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் திருவாளுர் தொகுதி இடைத்தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனதாக்கல் செய்யப்பட்டுள்ளது காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் என்ற பெயரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு நீதிபதிகள் சத்தியநாராயணா ராஜமாணிக்கம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் திரு டி கே ராஜேந்திரனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டதற்கு இடைக்காலத்தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிராகரித்தது

இது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டுமென்றும் அந்த அமர்வு உத்தரவிட்டது

இதில் விடுதியின் வரவேற்பு அறை மற்றும் கண்ணாடிக் கதவுகள் உடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வேலூர் அருகே நேற்று ஏற்பட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்தனர் சென்ளை சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உறவினரின் இறுதிச்சடங்கில் கலந்து கொண்டபின்னர் நேற்று மாலை சென்னை திரும்பும்போது வாலாஜா சுங்கச்சாவடி அருகே விபத்தில் சிக்கனர்

உதகமண்டலம் மற்றும் சுற்றுப்புறப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் உறைபனியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்தியா ரஷ்யா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டுமென்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார் தாய்வானை சீனாவுடன் இணைக்கும் திட்டத்தை தைவான் அதிபர் சாய் இங் வென் நிராகரித்துள்ளார்

டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்து வருகிறது

மயங் அகர்வால் புஜாரா ஆகியோர் தற்போது களத்தில் உள்ளனர்